பருவநிலை மாற்றத்திற்கான திர்வாகவும் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாகவும் திகழும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மருத்துவ மற்றும் காப்பீட்டு வசதிகளை அரசு குறைந்த செலவில் வழங்கி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத்சிங் கூறியுள்ளார் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு வரிக் குறைப்பிற்கான மாற்றங்களை மறுத்துள்ளது பெட்ரோல் டீசல் விலை உயர்வைக் கண்டித்து காங்கிரஸ் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள பந்த போராட்டத்திற்கு புதுவையில் அனைத்து தரப்பினரின் ஆதரவை பிரதேச காங்கிரஸ் நாடியுள்ளது தூயஎரிசக்தி மூலமான தூய போக்குவரத்து வசதிகளை பருவநிலை மாற்ற பிரச்னைக்கு திறம்பட்ட திர்வு என்றும் இதுவே பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கிய உந்து சக்தி என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று புதுடெல்லியில் உலகளாவிய போக்குவரத்து தொடர்பான நாட்டின் முதலாவது உச்சி மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர் வாகனங்களில் தூய எரிபொருளை பயன்படுத்துவதால் காற்று மாசுபாடு குறைந்து மக்களின் வாழ்கைத்தரமும் மேம்படும் என்றார் மக்களின் வாழ்க்கையை சுலபமாக்குவதில் போக்குவரத்து வசதிகளுக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் தூய போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதால் பயணம் மற்றும் சரக்கு போக்குவரத்து தொடர்பான சுமை குறையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய தொழில்முனைவோர் மற்றும் உற்பத்தியாளர்கள் பேட்டரி தொழில்நுட்பத்தில் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டுவரும் தருவால் தற்போது உள்ள தாகவும் பிரதமர் கட்டிக்காட்டிடார்

மின்சாரம் வாகனங்கள் மாற்று எரிபொருள்கள் பொது போக்குவரத்து வசதிகளின் மேம்பாடு சரக்கு போக்குவரத்து வசதிகளின் முன்னேற்றம் போக்குவரத்து செயல்பாடுகளில் டேட்டா பகுப்பாய்வு முறைகளின் பயன்பாடு உள்ளிட்ட தலைப்புகளில் விவாதங்கள் நடைபெறுகின்றன உலகெங்கிலும் இருந்து அரக தொழில்துறை

நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ மற்றும் காப்பீட்டு வசதிகளை அரசு வழங்கி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

இந்த வகையில் முக்கிய திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமைவதாக புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இன்று நடைபெற்ற சர்வதேச மாநாடு ஒன்றில் பேசுகையில் அவர் கூறினார் வயதானவர்களின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யவும் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மத்திய ககாதாரத்துறை இணையமைச்சர் திரு அஸ்வினிகுமார் சௌபே இம்மாநாட்டில் பேசுகையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டம் கட்டமான முறையில் ஒன்றரை லட்சம் உடல்நல மையங்களை நாடு முழுவதும் அமைக்க அரசு முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று செக் குடியரசின் தலைநகரமான பிராக் நகரில் அந்நாட்டு அதிபர் திரு மீலோஸ் தீமானை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கிறார் குறிப்பாக பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படுகிறது

ராம்நாத் கோவிந்த் பிராக் நகரில் உள்ள இந்தியர்கள் வழங்கிய வரவேற்பு நிகழ்ச்சியில் பேககையில் வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையே எண்ணற்ற வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார் செக் குடியரசில் உள்ள இந்தியர்கள் இந்த வாய்ப்புகளை ஆராய்ந்து புதிய எழுச்சிமிகு இந்தியாவை உருவாக்கம் பயணத்தில் கைகோர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் இன்று செக் குடியரசின் பிரதமர் திரு

ராம்நாத் கோவிந்தை சந்திக்கிறார் பிரதிந்திகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின்றன குடியரசுத் துணைத் தலைவர் திரு

கிரேட்டர் சிகாகோ இந்து கோவில் உட்பட அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்துள்ள வேறுபல நிகழ்ச்சிகளிலும் திரு வெங்கையா நாயுடு கலந்து கொள்ள இருக்கிறார் உலக இந்து காங்கிரஸ் மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே பல்வேறு உலக தலைவர்களுடனான இருதரப்பு விவா தங்களிலும் அவர் பங்கேற்கிறார் மகளிர் அதிகார பங்கேற்பை மேம்படுத்துவதில் சிறப்பான முறையில் செயல்படும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கான நாட்டின் மிக உயர்ந்த நாரி சக்தி புரஸ்கார் விருதுக்கு மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சகம் விண்ணப்பங்களை வரவேற்றுன்ளது

மேனகாகாந்தி தெரிவித்துள்ளார் மாநில அரசுகள் மற்றும் மத்திய அமைச்சகங்களால் பரிந்துரைக்கப்படுவோரின் பெயர்களும் விருதுக்கான தெரிவு குழுவினால் பரிசிலிக்கப்படும் விருதுகள் சர்வதேச மகளிர் தினத்தன்று வழங்கப்படும் மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் மான்கஞ்ச் சிலிகுரி பாலம் இன்று காலை இடிந்து விழுந்ததில் லாரி டிரைவர் ஒருவர் காயமடைந்தார்

கேந்த்ரபாரா பத்ரக் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை காரணமாக இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது

பெட்ரோல் டீசல் விலை இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ள நிலையில் தமிழக அரசு வரிக் குறைப்பிற்கான வாய்ப்புகளை மறுத்துள்ளது வரியை குறைத்தால் மாநில அரசின் மக்கள் நலத் திட்டங்கள் பாதிக்கப்படும் என்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வினால் சாதாரண மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு தான் நீவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தமிழக அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுன்ளார்

மத்திய அரசின் நிதிநிலை வரியை குறைப்பதற்கு ஏற்றதாக இல்லை என மத்திய அரசு ஏற்கனவே கூறியுள்ளது

சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன திமுக வினர் இப்போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று வெற்றி பெற செய்வார்கள் என்றும் இயன்ற எல்லா விதங்களிலும் போராட்டத்திற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார்

டாலருக்கு நிகரான இந்திய ருபாயின் மதிப்பு சரிந்து வருவதற்கும் மத்திய அரசே காரணம் என்பதால் அரசு ஊழியர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் பந்த் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இடதுசாரி கட்சிகள் ஐயுஎம்எல் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியும் போராட்டத்திற்கு ஆதரவு அறிவித்துள்ளனர்

நமச்சிவாயம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பணமதிப்பு நீக்கம் மற்றும் ஜிஎஸ்டி மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை பாழ்படுத்திய நரேந்திரமோடி அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகள் நாடுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் பெட்ரோல் விலை உயர்வினால் நாட்டின் வளர்ச்சியே கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார் எண்ணெய் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் ஈட்டவே பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி கட்டமைப்பிற்குள் கொண்டு வர அரசு மறுப்பதாக அவர் குற்றம்சாட்டியுள்ளார் பிஜேபி ஆட்சியில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும் வகுப்புவாத மோதல்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல்களும் அதிகரித்து விட்டதால் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து பாரதிய ஜனதா விற்கு பாடம் புகட்டுதல் அவசியம் என்றும் திரு நமச்சிவாயம் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி பல்கலைக்கழகம் புதுவையில் உள்ள பிரெஞ்ச் ஆய்வுக் கழகத்துடன் ஒத்துழைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது புதுவை பல்கலைக்கழக துணை வேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் நிதி அதிகாரி திரு

பிரகாஷ் பிரெஞ்ச் ஆய்வுக் கழகத்தின் இயக்குநர் டாக்டர் ஃபிரெட்ரிக் லேண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பிரத்யேகமான இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று அறிவியல் மொழியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதுவை பல்கலைக்கழகத்திலும் பிரெஞ்ச ஆய்வுக் கழகத்திலும் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைக்க இதனால் ஏதுவாகும் என்று புதுவை பல்கலைக்கழகத்தின் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ள து

புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சிப்பிரிவு தலைவர் திரு

செல்வம் செய்திகுறிப்பு ஒன்றில் இதை தெரிவித்துள்ளார் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் பெருங்குடல் அறுவை சிகிச்சைத் துறையும் இந்திய பெருங்குடல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள பெருங்குடல் அறுவை சிகிச்சையில் சான்றிதழ் பெறுவதற்கான ஒருநாள் பயிலரங்கு ஜிப்மரில் நாளை நடைபெறவுள்ளது ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் விவேகாந்தன் இப்பயிரங்கை துவக்கி வைக்கிறார் பெருங்குடல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அசோக்குமார் உள்ளிட்டோர் துவக்க விழாவில் பங்கேற்கிறார்கள்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் தூய எரிசக்தி மூலமான தூய போக்குவரத்து வசதிகள் பருவநிலை மாற்றத்திற்கான திர்வாகவும் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாகவும் திகழும் என பிரதமர் திரு

நாட்டு மக்கள் அனைவருக்கும் மருத்துவ மற்றும் காப்பீட்டு வசதிகளை அரசு குறைந்த செலவில் வழங்கி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு வரிக் குறைப்பிற்கான மாற்றங்களை மறுத்துள்ள து